நவீனகால தேவைகளுக்கு ஏற்ப ஆயுர்வேத மருத்துவமுறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

செயல்பட வேண்டுமென்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார்

மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஆயுர்வதே மருத்துவமுறை நாட்டின் பாரம்பரியம் என்றும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நலன் சார்ந்தது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசுகையில் நவீனகால தேவைகளுக்கேற்ப ஆயுர்வேத மருத்துவமுறைகளை மேம்படுத்தவேண்டும் என்று இம்மருத்துவமுறைகள் குறித்த புத்தகங்கள் மற்றும் ஒலைச்சுவடிகளை வெளிக்கொண்டுவரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிறிய அளவிலான உடல்நல குறைபாடுகளுக்கு வீட்டு வைத்தியமுறைகளை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

ஆயுர்வேதம் ஒரு மாற்று சிகிச்சை முறை என்று கருதாமல் நாட்டின் உடல்நல கொள்கையாக கருதவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆயுர்வேத கல்வியை மேம்படுத்த இன்று தொடங்கப்பட்டுள்ள இரண்டு தேசிய கல்வி நிறுவனங்களும் சர்வதேச தரத்திற்குகேற்ப புதிய பாடத்திட்டத்தை கொண்டுவரும் என்று அவர் கூறினார் ஆயுர்வேத பௌதிகம் ஆயுர்வேத வேதியியல் உள்ளிட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கல்வி அமைச்சகமும் பல்கலைக்கழக மானியக்குழுவும் இணைந்து உருவாக்கி தரவேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் ஆயுர்வேத துறையில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்று மருந்துப்பொருட்கள் உற்பத்தி செய்ய முன்வரவேண்டும் என்று பிரதமர் கூறினார்

மஞ்சள் இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகஅளவில் ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாட்டின் நலன் மற்றும் சர்வதேச இலக்குகளைக் கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உரிய முறையில் நாட்டை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தேசிய ராணுவக் கல்லூரியில் நடைபெற்ற நிறைவுநாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் இன்று அவர் உரையாற்றினார் நாட்டின் எல்லைகள் மற்றும் அயல்நாட்டுக் கொள்கைகள் குறித்த புரிதல் மற்றும் பன்முகத் தன்மை ஆகியவை குறித்து இக்கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுவதாக அவர் கூறினார் நாட்டின் கொள்கைகளுக்கு ஏற்ப இலக்குகளை எட்டும் வகையில் திறமையுடன் கூடிய அதிகாரிகளை இக்கல்லூரிகள் உருவாக்கி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை முறியடிக்க சர்வதேச சமுதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார்

இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில்

விரிவான பரிசோதனை நடவடிக்கைகள் மற்றும் உரிய சிகிச்சைகள் வழங்கப்படுவதன் காரணமாக தொற்றுப் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

தமிழகம் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே வரும் திங்கட்கிழமை முதல்அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவையைத் தொடங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி வழங்கியுள்ளார் பணி நிமித்தமாக இவ்விரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து சேவையை தொடங்க வேண்டும் என்ற பொது மக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப் படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நன்மை மற்றும் ஒளியின் வலிமை என்றும் தழைத்தோங்கி மக்கள் வாழ்வில் ஆரோக்கியம் அமைதி வளம் பெருகட்டும் என்று தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்றும் மக்கள் நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவிக்கிறார்

மாநிலத்தில் புதிய ஆட்சியை அமைப்பதற்கு ஏதுவாக அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அம்மாநில ஆளுநர் திரு பகு சௌகானிடம் இன்று வழங்கினார் முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சட்டப்பேரவையைக் கலைக்க பரிந்துரைப்பது என முடிவு செய்யப்பட்டது செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி சார்பில் பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை மறுதினம் பாட்னாவில் கூடி புதிய ஆட்சி அமைப்பது குறித்து இறுதி முடிவு எடுப்பார்கள் என்று தெரிவித்தார் இதனிடையே சுயேச்சை உறுப்பினர் திரு சுமித் சிங் தாம் தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் முன்னதாக பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தேசிய ஜனநாயகக் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பாட்னாவில் இன்று கூடி ஆலோசனை நடத்தினர்

இந்நிகழ்ச்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார் பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக காணும் வகையில் அம்மாநில அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது பிரயாக்ராஜ் அருகே கங்கை நதிக்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மௌரியா கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் பதினோரு அணிகள் பங்கேற்கின்றன